நரேந்திர மோடி இன்று டிஜிட்டல் முறையில் தொடங்கி வைத்தார்

நரேந்திர மோடி நாளை காணொளி காட்சி மூலம் உரையாற்ற இருக்கிறார்

நாராயணசாமி கூறியுள்ளார்

நரேந்திர மோடி இன்று டிஜிட்டல் முறையில் தொடங்கி வைதர் விதாவசாயிகளின் நேரடிப் பயன்பாட்டிற்கான தகவல் தளமாகவும் தரமான கால்நடைச் சந்தையாகவும் உருவாக்கப்பட்டுள்ள இ கோபாலா செயலியையும் அவர் வெளியிட்டார் பீகாரில் மீன்வளம் மற்றும் கால்நடை வளர்ப்பு துறைக்கான வேறு பல திட்டங்களையும் பிரதமர் தொடக்கி வைத்தார்

புதய திட்டங்களால் மீன் வளர்ப்பில் ஈடுபடுவோருக்கு நவீன கட்டமைப்பு வசதிகளும் உபகரணங்களும் புதிய சந்தை வாய்ப்புகளும் கிடைக்கும் என்று அவர் தெரிவித்தார் கொரோனா பிரச்சனையைப் பற்றி குறிப்பிட்ட அவர் கொரோனா வைரசுக்கு இது வரை தடுப்பூசி இல்லை என்றாலும் முக கவசம் சமூக இடைவெளி உள்ளிட்ட விதிமுறைகளை சமூக அளவிலான தடுப்பு மருந்தாக ஏற்பதன் மூலம் அனைவரும் தங்களைத் தாங்களே பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றார்

இது தொடர்பாக பாரம்பரிய முறையில் நடைபெற்ற அனைத்து மதப் பிரார்த்தனையில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பிரெஞ்ச் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி ஃபிளாரன்ஸ் பார்லி ஆகியோரும் கலந்து கொண்டனர்

உள் நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜாஸ் ரக விமானங்கள் மற்றும் சாரங்க் ஹெலிகாப்டர்களும் இந்த வான் சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்றன எரிவாயு அடிப்படையிலான பொருளாதாரமாக மேம்படும் பாதையில் இந்தியா பயணித்து வருவதாக மத்திய பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார்

நாராயணசாமி கூறியுள்ளார்

நாராயணசாமி காவல் துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது குறித்து இன்று காவல் துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் காவல்துறை ஐஜி மற்றும் காவல்துறை தலைமையக அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கொரோனா பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணா ராவ் தெரிவித்துள்ளார் பரிசோதனையில் தொற்று இல்லை என கண்டறியப்பட்டவர்கள் உட்பட அனைவரும் வீட்டிற்குள்ளேயே தங்கியிருக்க வேண்டும் என்றும் நமக்கு தொற்று வராது என்று யாரும் அலட்சியமாக இருந்து விடக் கூடாது என்று அவர் கூறியுள்ளார்

காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் புதிதாகக் கட்டப்பட்டுள்ள நீதிமன்ற வளாகத்தையும் நேரு மார்க்கெட்டையும் முதலமைச்சர் தலைமையில் திறப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார்